பரப்பளவாக அதிகரிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி உத்திரபிரதேசத்தில் நடைபெற்று வரும் ஐ நா மாநாட்டில் தெரிவித்தார்

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மூன்று நாடுகள் அரசு முறைப்பயணத்தின் முதல்கட்டமாக ஐஸ்லாந்து புறப்பட்டுச் சென்றார்

தொடங்கியுள்ளனர்

நடால் பட்டம் வென்றார்

தற்போது உலகம் சந்திக்கும் பருவநிலை மாற்றம் காரணமாக பிராணிகளும் தாவரங்களும் அழிந்து வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டினார் பருவநிலை மாற்றம் நிலப்பரப்பை பாலைவனமாக்கி வருகிறது என்பதை எடுத்துரைத்த பிரதமர் இதன் காரணமாக உலகின் மூன்றில் இரண்டு பகுதி நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன என்றாா் நிலங்கள் பாலைவனமாவது பற்றி ஆய்வு செய்யும்போது தண்ணீர் பற்றாக்குறை பற்றியும் இந்த மாநாடு கவனம் செலுத்த வேண்டுமென்று கேட்டுக் கொண்ட அவர் அதற்கான செயல் திட்டம் ஒன்றை தயாரிக்கும்படியும் வலியுறுத்தினார் இதன் தொடர்பாக பிளாஸ் பொருட்கள் ஏற்படுத்தி வரும் சுற்றுச்சூழல் மாசு பற்றியும் உலகம் கருத்தில் கொள்ள வேண்டுமென்றும் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டுமென்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் இந்த மாநாட்டில் பேசிய மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் நீடித்த வளர்ச்சிக்கு பிரதமா் திரு நரேந்திரமோடி எடுத்து வரும் நடவடிக்கைகளும் அதில் காட்டும் உறுதியும் வலுவானவை என்றார்

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மூன்று நாடுகள் அரசு முறைப்பயணத்தின் முதல்கட்டமாக ஐஸ்லாந்து புறப்பட்டுச் சென்றார்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

அந்த நாடுகளில் உள்ள இந்திய சமுதாயத்தினர் மத்தியிலும் அவர் கலந்துரையாட உள்ளார்

பிரதமா் திரு நரேந்திரமோடி தலைமையிலான தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு இரண்டாவது முறையாக பொறுப்பேற்ற பின் வரலாற்று சிறப்புமிக்க சாதனைகளை படைத்துள்ளது

பல்வேறு நகரங்களிலும் இன்று அதற்காக சிறப்பு செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன

இஸ்லாமிய பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் முத்தலாக் முறைக்கு தடைவிதித்தது ஏழை எளியோருக்கு வீட்டுவசதி திட்டம் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதாரத் திட்டம் ஊழலை ஒழிக்க உறுதிபான நடவடிக்கை உடற்பயிற்சியின் முக்கியத்துவத்தை உணா்த்த தொடங்கப்பட்டுள்ள இயக்கம் போன்ற அம்சங்களை சாதனைகளாக எடுத்துரைத்தாா்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

தேசிய குடிமக்கள் பதிவேடு உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாகவும் இதில் ஆலோசனை நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

அபுதாபியில் நாளை நடைபெறும் எட்டாவது ஆசிய எரிசக்தி மாநாட்டில் அவர் பங்கேற்கிறார் இந்த மாநாட்டை ஐக்கிய அரபு எமிரேட்சுடன் இணைந்து இந்தியா நடத்துகிறது எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பாக சவுதி அரேபியா கத்தார் ஆகிய நாடுகளில் இந்திய வர்த்தக குழு ஒன்று ஏற்கனவே கடந்த ஏழாம் தேதி முதல் பயணம் மேற்கொண்டுள்ளது

ஜம்மு வில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜம்மு கஷ்மீர் பகுதிக்கு சட்டமன்றம் இருக்கும் என்றாலும் லடாக் பகுதி மத்திய அரசின் நேரடி பொறுப்பில் கொண்டுவரப்படும் என்றார்

பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் என்ற மத்திய அரசின் திட்டத்தை நூதன முறையில் மக்களுக்கு கொண்டு செல்கிறார் ஜம்மு கஷ்மீர் மாவட்ட மூத்த அதிகாரி ஒருவர்

மத்திய பிரதேசத்தில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக அநேகமாக அனைத்து ஆறுகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அங்குள்ள அணைகளும் நிரம்பு வழிகின்றன பெரிய அணைகளில் மதகுகள் அடிக்கடி திறந்துவிடப்பட்டு தண்ணீர் வெளியேற்றப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தலைநகர் போபால் உட்பட பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது

ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனா் அவர்களை மாற்று ஏற்பாடு செய்து கொள்ளும்படி பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது

கோரிக்கை பற்றி பேச்சு நடத்த தயார் என்று விமானிகள் சங்கம் அறிவித்துள்ளது அமெரிக்க ஒபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஸ்பெயினின் ரபேல் நடால் பட்டம் வென்றார்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

உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமித் பங்கல் உட்பட நான்கு பேர் நேரடியாக காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்